இரண்டுகட்டங்களாகதேர்தல் நடைபெறும் என்றுஅறிவிக்கப்பட்டுள்ளது

நான்குஅரசுமருத்துவக்கல்லூரிங மருத்துவமனைகளைஅமைக்கமத்தியஅரசிடம் அனுமதிகோரப்பட்டிருப்பதாகமுதலமைச்சர் திருளடப்பாடிபழனிசாமிதெரிவித்துள்ளார்

இதன்படிஊராட்சிஒன்றியவார்டுஉறுப்பினர் கிராமஊராட்சிதலைவர் கிராமஊராட்சிவார்டுஉறுப்பினர் பதவிகளுக்கு இந்ததேர்தல் நடைபெறும் என்றுஆணையர் திருஆர் பழனிசாமிதெரிவித்துள்ளார் இதற்கானவேட்பு மனுதாக்கல் வரும் வெள்ளிக்கிழமைதொடங்குகிறது

வாக்குஎண்ணிக்கைஅடுத்தமாதம் இரண்டாம் தேதிநடைபெறும்

சட்டமன்றதொகுதிகளுக்கானவாக்காளர் பட்டியல் அடிப்படையில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படும் என்றுதோ்தல் ஆணையர் திருபழனிசாமிதெரிவித்தார்

மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி களுக்கானதேர்தல் பின்னா் அறிவிக்கப்படும் என்றுதேர்தல் ஆணையர் தெரிவித்தார் பகுதிகளுக்குமட்டும் தேர்தல் தேதிஅறிவித்துவிட்டு மற்ற ஊரகப் இடங்களுக்குபின்னர் அறிவிக்கப்படும் என்றமாநிலதேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பு வேடிக்கையாகஉள்ளதுஎன்றுதிமுகதலைவா் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் எந்தவிதசட்டவிதிமுறைகளையும் கடைபிடிக்காமல் நகர்புற அமைப்புகளுக்கானதோதலைதவிாத்திருப்பதுகண்டனத்திற்குரியஎன்றும் அவர் கூறியுள்ளார்

தமிழ்நாடுஅரசுஊரட்சிகளுக்குமட்டும் தேர்தல் நடத்துவதாகஅறிவித்திருப்பதுஉள்நோக்கம் கொண்டதுஎன்றுமதிமுகபொதுச்செயலாளர் திருவைகோகுற்றம்சாட்டியுள்ளார் இதனிடையேஉள்ளாட்சிதேர்தலைநடத்துவதற்கு புதியமாவட்டங்களில் வா்டுமறுவரையறைமுடிந்தபிறகேதேர்தலைஅறிவிக்கவேண்டுமென்றுமாநிலதேர்தல் ஆணையத்துக்குஉத்தரவிடக் கோரிதிழகசார்பில் செய்யப்பட்டமனுவைஉச்சநீதிமன்றம் தாக்கல் வரும் வியாழக்கிழமைவிசாரணைக்குஎடுத்துக்கொள்கிறது அரியலூர் கடலூர் கள்ளக்குறிச்சிமற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களிலும் புதிதாகஅரசுமருத்துவக்கல்லூரி மருத்துவமனைகளைஅமைப்பதற்குமத்தியஅரசிடம் அமைதிகோரப்பட்டிருப்பதாகமுதலமைச்சர் திருளடப்பாடிபழனிசாமிதெரிவித்துள்ளார் சென்னையில் இன்றுமக்கள் நல்வாழ்வுத்துறைசாா்பில் நடைபெற்றநிகழ்ச்சியில் பணிநியமனஆணைகளைவழங்கியும் தமிழ்நாடு இணையவழிகண் இயல் வலைதளம் மற்றம் கண் பரிசோதனைமையங்களைதொடங்கிவைத்தும் அவர் உரையாற்றினார் இந்தஆண்டுமட்டும் ஒன்பது புதிய அரசுமருத்துவக் கல்லூரிகளைதொடங்க மத்திய அரசின் ஒப்புதல் பெறப்பட்டுள்ளதாகவும் இதன்மூலம் தொள்ளாயிரம் மருத்துவபடிப்புகளுக்கான இடங்கள் அதிகரிக்கப்படும் என்றும் அவர் கூறினார்

தமிழகத்தில் பெய்துவரும் தொடர் மழைகாரணமாகஎடுக்கப்படவேண்டியமுன்னெச்சரிக்கைநடவடிக்கைகள் குறித்துமுதலமைச்சா் திருளடப்பாடிபழனிசாமி இன்றுசென்னையில் அதிகாரிகளுடன் ஆய்வு நடத்தினார் வடகிழக்குபருவமழையால் உடனடியாகபாதிப்புக்குஉள்ளாகக்கூடியபகுதிகள் கண்டறிந்துநடவடிக்கைடுப்பதற்காகபல்வேறுதுறைகளைச் சார்ந்தகுழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகஅவர் கூறினா் வெள்ளப் பாதிப்பு ஏற்படும் பகுதிகளில் மீட்பு நிவாரணப் மற்றம் பணிகளைதுரிதமாகமேற்கொள்ளஅதிகாரிகள் தயார் நிலையில் இருக்கவேண்டுமென்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார்

தூத்துக்குடிமாவட்டத்தில் தொடர் மழையால் பாதிக்கப்பட்டுள்ளபகுதிகளில் மாநிலஅமைச்சா் திருகடம்பூர் ராஜு இன்றுநேரில் பார்வையிட்டார் பருவமழைதொடரும்பட்சத்தில் பாதிக்கப்படும் மக்கள் தங்குவதற்குநிவாரணமுகாம்கள் தயார் நிலையில் உள்ளதாகவும் நிவாரணப் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் செய்தியாளர்களிடம் தெிவித்தார் மழைகாரணமாகதொற்றுநோய் ஏற்படாமல் தடுப்பதற்குசிறப்பு மருத்துவமுகாம்கள் நடத்துவதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகஅவர் கூறினார்

நேற்று இரவு பெய்தகனமழைகாரணமாகஅந்தகற்றுச்சுவர் இடிந்தநான்குவீடுகளின் மீதுவிழுந்ததாகவும் அப்போதுவீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் மீதமண் மூடியும் நகங்கியும் உயிரிழந்ததாகளமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார் தீயணைப்புப் மற்றும் காவல்துறையினர் இடிபாடுகளில் சிக்கியவர்களைமீட்கும் பணியில் ஈடுபட்டனர் இரண்டுமணிநேரத்திற்கும் மேலாகபோராடி இடிபாடுகளில் சிக்கியவர்களைமீட்டு மேட்டுப்பாளையம் சுமார் அரசுமருத்துவமனைக்குஅனுப்பிவைத்தனா் இந்ததுயரசம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்குமுதலமைச்சர் திருளடப்பாடிபழனிசாமிதமதுஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துள்ளார்